பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று மத்திய அரசு தீர்மானித்துள்ளது மாவட்ட அளவில் உரிய சோதனை நடவடிக்கைகள் தனி சிகிச்சைப் பிரிவுகள் தடுப்பு முகாம்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் முடிவு செய்துள்ளது

நாட்டில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் மாநில அரசுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று மத்திய அரசு தீர்மானித்துள்ளது மாவட்ட அளவில் உரிய சோதளை நடவடிக்கைகள் தனி சிகிச்சைப் பிரிவுகள் தடுப்பு முகாம்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது தடுப்பு நடவடிக்கைகளில் உள்துறை பாதுகாப்பு ரயில்வே தொழிலாளர் நோய் துறை அமைச்சகங்கள் சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு உதவுவது என முடிவு செய்யப்பட்டது நவீன கருவிகள் மூலம் சர்வதேச விமாள நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது வெளிநாடுகளில் பயணம் மேற்கொண்டு திரும்பிய சுற்றுலா பயணிகள் தாங்கள் சென்று வந்த இடம் குறித்து தகவல் அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கூடங்களுக்கு உரிய அறிவுரைகளை மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி பள்ளி நேரத்தில் மாணவர்களை கூட்டமாக அழைப்பதை பள்ளிகள் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மாணவர்கள் எவரேனும் காய்ச்சல் இருமல் கவாசிப்பதில் சிரமம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுகுறித்து பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு தகவல் அளித்து மருத்துவபரிசோதனை செய்ய அறிவுறுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரின் அறிவுறுத்தல் இன்றி அவர்களை பள்ளிக் கூடங்களுக்கு பெற்றோர்கள் அனுப்ப வேண்டாம் என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

இதுகுறித்து சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா வைரஸ் பாதிப்பை தவிர்க்கும் வகையில் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமெனறு மாளவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து கோரிக்கை வந்ததையடுத்து இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

மக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டதையடுத்து பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தங்களது பொது நிஷழ்ச்சிகளை ரத்து செய்துள்ளதாக கூறியுள்ளார்

வெளிநாட்டிலிருந்து தில்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கும் அனைத்து பயணிகளுக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுவதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார்

கொரோனா பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட பிராந்திய அளவிலான பிரக்கனை இல்லை என்றும் சர்வதேச பிரச்சனை என்பதால் இதனை தடுக்க இதற்கு எதிராக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டுமென்று சர்வதேச நிதி அமைப்பின் தலைவர் தெரிவித்தாா்

மேலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதையடுத்து இத்தாலி அரசு இம்முடிவை அறிவித்துள்ளது தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட பணிகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு அமல்படுத்தப்பட உள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இதனை தொடங்கி வைத்தாா் அனைவருக்கும் கழிப்பறை வசதி என்ற வகையில் கடந்த ஐந்தாண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகள் உள்ளிட்ட பல்வேறு ககாதார தூய்மை பணிகளை தொடர்ந்து செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது

ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்குச் சென்ற அதிகாரிகள் ஒரு படகிலிருந்த போது அவர்கள் ராமநாதபுரம் மரைக்கார்பட்டினத்தைச் சேர்ந்த இரு மீனவர்களை விசாரித்த இலங்கையிலிருந்து தங்கத்தை கடத்தி வந்ததாகவும் அதிகாரிகளை கண்டவுடன் அவற்றை கடலில் வீசியதாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து குறிப்பிட்ட பகுதியில் கடலோர காவல் படையினர் கடலுக்கு அடியிலிருந்த தங்கக்கட்டிகளை மீட்டனர்

எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார்

ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சிறப்பு காவல் துறை அதிகாரி உட்பட இருவர் உயிரிழந்தனர் நேற்று மாலை பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள சோப்பூர் பகுதியில் காவல் துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது இச்சும்பவம் நிகழ்ந்ததாக காவல் துறை அதிகாரி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் காவல்துறை அதிகாரி சிகிச்சைக்காக காயமடைந்த மற்றொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மகளிர் டிவென்டி டிவென்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற உள்ளன சிட்னியில் நடைபெற உள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது

மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் தென்ஆப்பிரிக்க அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது

மகளிர் டிவென்டி டிவென்டி உலககோப்பை கிரிக்கெட் போட்டியின இறுதி ஆட்டத்திற்கு முதன் முறையாக முன்னேறும் முனைப்புடன் இந்திய அணி இன்று பங்கேற்க உள்ளது அதேபோல் டிவென்டி டிவென்டி கிரிக்போட்டியில் இங்கிலாந்து அணியை முதன் முறையாக வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இந்திய மகளிர் அணி இன்று விளையாட உள்ளது